முதலமைச்சர் திரு எடப்பாடி

ஹிந்தி மொழி கற்பதன் அவசியத்தை குடியரசுத் துணை தலைவர் திரு

டோக்கியோவில் நடைபெறும் ஜப்பான் ஓபன் பேட்மிட்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியை தழுவினார்

உலகமே ஒரு குடும்பமாக திகழும் நிலையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து செல்லும் கலாச்சாரத்தின்மீது நம் நாடு நம்பிக்கை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர் இந்நோக்கமே நம்மை மற்ற நாடுகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதாக குறிப்பிட்டார்

எடப்பாடி

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

செங்கோட்டையன் திரு கடம்பூர் ராஜ் திரு

திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளராக திரு

இதற்கான அறிவிப்பை கட்சித் தலைவர் திரு

வேலுமணி தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசு வழங்கிய தேசிய மாநில மாவட்ட அளவிலான விருதுகளை மாநில நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சா் திரு

அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரிடமிருந்து இதற்கான விருதுகளை அமைச்சர் பெற்றுக்கொண்டார்

உலக நாடுகள் பின்பற்றி வரும் வர்த்தக பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது அண்மையில் அமெரிக்கா எ

சுஷ்மா ரஷ்யா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவை மாஸ்கோவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின்போது இருநாடுகளிடையே வர்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில் நுட்பம் கலாச்சாரம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது

சென்னை துறைமுகத்தில் பாதுகாப்புத்துறை செயலாளர் சஞ்சய் மித்ரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் இணைக்கப்பட்டது ஹெலிகாப்டர் இறங்கும் வசதி அதிநவீன துப்பாக்கி கண்காணிப்பு கருவிகளை இயக்கும் வசதிகள் போன்றவை இந்த கப்பலில் இடம்பெற்றுள்ளன ஹிந்தி தினம் ஹிந்தி மொழி கற்பதன் அவசியத்தை குடியரசு துணை தலைவர் திரு

ஹிந்தி மொழியை எளிதில் கற்பதற்கான பாடத்திட்டத்தையும் அவர் வெளியிட்டார்

ஹிந்தியை முன்னிலைப்படுத்தியதில் சிறப்பாக செயலாற்றிய அமைச்சகத்தின் அதிகாரிகளுக்கு ராஜ்ய பாஷா விருதுகளை திரு

இப்பயணத்தின் முதற்கட்டமாக செர்பியா செல்லும் குடியரசுத் துணைத் தலைவா் அந்நாட்டு தலைவர்களுடன் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மால்ட்டாவில் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்தாண்டு பெய்த மழையில் சேதமடைந்த சாலைகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினாா்

திருச்சி திருச்சியில் மாவட்டத்தில் போஷன் அபியான் திட்டத்தின்கீழ் சமூக நலம் மற்றும் சத்துணவு துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராஜாமணி தலைமையில் இன்று நடைபெற்றது

தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் போர்ஷன் அபியான் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழாவை ஆட்சித்தலைவர் திருமதி

பேட்மிட்டன் டோக்கியோவில் நடைபெறும் ஜப்பான் ஓபன் பேட்மிட்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி றீகாந்த் தோல்வியை தழுவினார்